வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது

வங்கக்கடலின் மத்திய மேற்குப் பகுதியில் நிலை கொண்டுள்ள டிட்லி புயல் மேலும் வலுவடைந்துள்ளது

ஏற்பட்ட விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்

வேண்டுமென்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியிருக்கிறார் நவராத்திரிகை பண்டிகை இன்று கோலாகலமாக தொடங்கியது

இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது வாக்குப்பதிவு மாலை நான்கு மணி வரை நடைபெறும்

மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடிகளை கண்காணிப்பதற்கு சிறப்பு கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஷலின் காப்ரா தெரிவித்துள்ளார் ஒடிஸாவையும் வடக்கு ஆந்திர பகுதிகளையும் அச்சுறுத்தி வரும் டிட்லி புயல் காரணமாக இவ்விரு மாநிலங்களின் கடலோரப் மாவட்டங்களில் கனமழை முதல் மிகக்கன மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஜ்டீஸாவின் சில கடலோர மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

உத்திரபிரதேச மாநிவம் ரேபரெய்லியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட ரயில் விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் ஒன்பது பேர் காயமடைந்தனர் இன்று அதிகாலை நியூ பராக்கா எக்ஸ்பிரஸ் ரயில் ஹர்ச்சந்த்யூர் பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது ஒன்பது பெட்டிகள் தடம் புரண்டதில் இந்த விபத்து ஏற்பட்டது விபத்தில் காயமடைந்தவர்கள் உடனடியாக மாவட்ட மருத்துவமளைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் விபத்து குறித்து உயாமட்ட விசாரனைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியத் தலைவர் திரு அஸ்வினி லோஹானி தெரிவித்துள்ளார் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர்

காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார்

விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள உத்திரபிரதேச முதலமைச்ச் யோகி ஆதித்பநாத்

இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே பல்வேறுதுறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று அவரை சந்தித்த கன்சாவேட்டிவ் கட்சியின் தலைவர் திரு ஆன்ட்ரூ ஷியரிடம் இரு நாடுகளிடையேயான உறவை வலுப்படுத்த தாம் விரும்புவதாகக் கூறினார்

பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொண்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவிற்கு மேற்கொண்ட பயணம் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டுமென்று கனடா நாட்டு தலைவருக்கு திரு நரேந்திரமோடி வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொண்டார் சத்திஷ்கர் மாநிலம் பிலாய் எஃகு ஆலையில் நேற்று தீ விபத்து ஏற்பட்ட பகுதியை மத்திய எஃகு அமைக்சர் திரு சௌத்திரி பீரேந்திரசிங் இன்று பார்வையிடுகிறார் வாயு கசிந்ததன் காரணமாக ஏற்பட்ட இந்த விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனா் பத்து பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களுக்கு சிறப்பு சிசிச்சை அளிப்பதற்கு புதுதில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை நிபுணர்கள் அங்கு விரைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் மூன்று பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக எஃகு அமைச்சகம் கூறியுள்ளது விபத்து தொடர்பாக துறை ரீதியிலான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது குடியரகுத் தலைவர் கோவிந்த் புதுதில்லியில் திரு தலைமை கணக்காயர்களுக்கான மாநாட்டை இன்று தொடங்கி வைக்கிறார் இரண்டு நாள் நடைபெறும் இந்த மாநாட்டில் கணக்கு தணிக்கைகளில் மேற்கொள்ள வேண்டிய புதிய உத்திகள் குறித்தும் பொதுக் கணக்குகளுக்கான செலவினங்களில் பொறுப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் இம்மாநாட்டில் கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளப்படும் காலத்திற்கு ஏற்றாற்போல் காவல்துறையின் செயல்பாடுகள் மாற்றியமைகக்பபட வேண்டுமென்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் புதிதாக பதவியேற்றுள்ள காவல்துறை அதிகாரிகளை சந்தித்த அவர் அதிகாரிகளின் திறமைக்கேற்றவாறு அவா்களுக்கான பொறுப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என்றார் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கண்டுபிடிக்கவும் கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்றும் பயங்கரவாதம் மற்றும் இடதுசாரி தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு உடனடியான பதில் தரப்பட வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார் பொதுமக்களிடையே ஏற்படுத்துவதன் மூலம் கண்காணிப்பையும் அதிகப்படுத்தவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமென்ற அவர் கேட்டுக் கொண்டார் தர்க்கையை வணங்கும் நவராத்திரி பண்டிகை நாடு முழுவதும் இன்று தொடங்கியது அதிகாலை முதல் பக்தர்கள் கோவில்களுக்குச் சென்று வழிபட்டனர் தில்லியில் உள்ள கல்காஜி ஜண்டேவாலன் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஏராளமானோர் பங்கேற்றனர்

நவராத்திரி பண்டிகையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த நாள் அனைவரது வாழ்விலும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டுவர தாம் பிராாத்திப்பதாக அவா் கூறியுள்ளாா் அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு வழங்க வகை செய்யும் பிரதமின் சௌபாக்கியா திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அம்மாவட்டத்தின் மலை கிராமங்களுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்கான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஃபேஷ் புக் மூலம் இன்று உரையாற்றிய அவர் பெற்றோரும் ஆசிரியர்களும் ஒருமித்து இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார் சமூக வலைதளங்களை அனைத்து வயதினரும் கையாண்டு வருவதன் காரணமாக குழந்தைகள் எவ்வாறு அதில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டுமென்றும் பாதுகாப்பாக செய்திகளை பகிா்ந்து கொள்வது குறித்தும் பயிற்சி அளிக்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார்

கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அப்பிநாயக்கன்பட்டி கிராமத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிக்கான கூடுதல் கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார்

ஐ நா வுக்கான அமெரிக்க தூதர் திருமதி நின்கி ஹேலி தமது பதவியை ராஜிநாமா செய்குள்ளார் ஐ நா வில் அவர் மேற்கொண்ட பணிகளுக்கு பாராட்டு தெரிவித்த அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் அவரது ராஜிநாமாவை ஏற்றுக் கொண்டதாக அறிவித்தார் மலேசியாவில் நடைபெற்று வரும் எட்டாவது சுல்தான் ஜோகோர் கோப்பை போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்த்து விளையாடுகிறது